தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளையுடன் முடிவடையவுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவுக் கழகத்தையும் மாநில கொள்முதல் நிலையங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவரில் பெங்களூரு அணி

வென்றது

எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

அதன்பிறகு பல்வேறு கட்டங்களாக நீட்டிக்கப்பட்டு வருகிறது

நாளையுடன் முடிவடையவுள்ள நிலையில் இந்தக் கூட்டம் நடைபெறவுள்ளது

புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து மட்டுமே இயக்கப்படாமல் உள்ள நிலையில் மேலும் தளர்வுகள் அளிப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது

இதனையடுத்து

தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனைக்கு நேற்று சென்று மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு வாரங்களாக நோய்த் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார்

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தரவரிசைப் பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அன்பழகன் குறிப்பிட்டார் ஈராசிரியர் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் பணியிட மாறுதலில் சென்றால் அவருக்குப் பதிலாக அருகாமையில் உள்ள வேறு பள்ளி ஆசிரியரை அந்த இடத்தில் மாற்றுப் பணி அடிப்படையில் பணியமர்த்த வேண்டும் என்று மாநில தொடக்கக் கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது இதுவரை பணியிட மாறுதல் பெற்ற இடைநிலை ஆசிரியர் அவரது இடத்திற்கு அடுத்த ஆசிரியர் வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது இனி அது தேவையில்லை என்றும் ஒருவருக்கு பணியிட மாறுதல் கிடைத்தால் அவரை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கலாம் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவுக் கழகத்தையும் மாநில கொள்முதல் நிலையங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காரிப் சந்தை பருவத்திற்கான நெல் கொள்முதலை தொடங்குமாறு இதுவரை கொள்முதலை தொடங்காத மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய தொகுப்பிற்கு கொள்முதல் செய்யும்போது சீரான வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு உணவு மற்றும் பொதுவிநியோகத் துறை கூறியுள்ளது இதுகுறித்து விவசாயிகளுக்கு மாநில அரசுகள் விரிவாக விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நிலுவைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்வதோடு விவசாயிகள் கொண்டு வரும் எந்தவொரு தானியத்தையும் திருப்பி அனுப்பாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பல முக்கியமான பிரச்சினைகள் குறித்து தமது அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை இந்தக் கூட்டத்தில் உள்துறைச் செயலர் திரு அஜய் பல்லா மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களை நிராகரிக்கும் வகையில் சுட்டப்பேரவைகளில் சுட்டம் இயற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகளை அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திரு

மாநாட்டில் துவக்கவுரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாடுகளுக்கு இடையயோன உறவுகளுக்கு இத்தகைய மாநாடு பயனுள்ளதாக அமைவதோடு உலகம் எதிர்நோக்கியுள்ள சவால்களுக்கு பொதுவான அணுகுமுறையை உருவாக்கவும் பயன்படும் என்று கூறினார் பல்வேறு துறைகளில் இருதரப்பும் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு இருநாடுகளும் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்தார்

பல்வேறு தேவைகளுக்கு ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலை பெருந்தொற்று போன்ற காலத்தில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் வர்த்தகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே சமவாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ஒத்த கருத்துள்ள இதர நாடுகளும் இந்த முயற்சியில் இணையலாம் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் உள்நாட்டு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் பொருளாதாரம் வலுவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் சமீபத்தில் வேளாண் துறையிலும் தொழிலாளர் நலத்துறையிலும் அரசு மேற்கொண்ட முக்கியமான சீர்திருத்தங்களையும் பிரதமர் திரு மோடி இந்த உச்சிமாநாட்டில் எடுத்துரைத்தார்

வழக்கமாக ஒரு வழக்கில் புலனாய்வை முடிப்பதற்கு மத்தியப் புலனாய்வுத் துறைக்கு ஒராண்டு தேவைப்படும் சில வழக்குகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது டிஏபி மற்றும் என்பிகே யூரியா உரத்தின் அதிகபட்ச சில்லரை விலையை உயர்த்தும் திட்டம் ஏதுமில்லை என்று இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் உரத்திற்கான கச்சாப் பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் உரத்தின் விலை உயர்த்தப்படமாட்டாது என்று அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி அஸ்வதி கூறியுள்ளார்

தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளை இந்த முகமை புலனாய்வு செய்து வருகிறது பயங்கரவாத அமைப்புகள் தொடர்புடைய வழக்குகளையும் தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது

குடியரசுக் கட்சி வேட்பாளர் திரு டொனால்டு டிரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பிடனும் இன்று பொது விவாதத்தில் பங்கேற்கின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் திரு ஜோ பிடன் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மக்களிடம் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார் தென்சீன கடல்பகுதியில் சிறிய தீவுப் பகுதிகளை சீனா ராணுவமயமாக்கி வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது

கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அல்கொய்தா தீவிரவாதியை விடுதலை செய்ய சிந்து மாகாண அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தராகண்ட் மாநிலத்தில் கங்கை புனரமைப்பு இயக்கத்தின்கீழ் ஆறு பெரும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

கேரளாவில் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல விதிகளை மீறி கட்டுமானங்கள் நடைபெறுவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு

வகேலா இந்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்

கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் கடலூர் நீலகிரி சேலம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபாயில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவரில் பெங்களூரு அணி மும்பை அணியை வென்றது டாஸ் வென்ற மும்பை அணி பெங்களூரு அணியை முதலில் விளையாட பணித்தது

இதையடுத்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது

பிரஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்